அமைக்கும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்

ஒடிசா மாநிலம் சோனேபூர் மற்றும் சுந்தர்கா்ரில் பிஜேபிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த பிரதமர் திரு

விரைந்த வளர்ச்சி மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிசெய்யும் வலுவான முடிவெடுக்கும் திறன் படைத்த அரசு நாட்டிற்கு தேவை ஆதலால் மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியின் போது கட்சியின் நிறுவனா்களான அடல்பிஹாரி வாஜ்பேய் திரு

ராகுல்காந்தி உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோரா ஹரித்துவார் மற்றும் மரீநகர் ஆகிய இடங்களில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார் இதனிடையே இந்தி திரைப்பட நடிகரும் பிஜேபியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு

காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு

விழுப்புரம் நாடாளுமன்றத் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் நாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கான இந்த தேர்தல் வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போதுதான் துரித போக்குவரத்து சாலைகள் போடப்பட்டதாகவும் பொறியியல் கலை மருத்துவ கல்லூரிகள் விழுப்புரத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார் நாட்டின் பிரதமராக திரு

கன்னியாகுமரியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தாம் செய்தவற்றை அவர் பட்டியலிட்டார்

சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியின் தோதல் அறிக்கை இந்திய அரசியலில் ஒரு திருப்புமுனை முன்னாள் மத்திய அமைச்சா திரு

இதற்காக தனி விமானம் மூலம் நாளை பிற்பகல் இரண்டரை மணிக்கு திருச்சி வரும் அவர் இங்கிருந்து பெரம்பலூர் செல்கிநார் அதனைத்தொடர்ந்து மதுரை செல்லும் அவர் சிவகங்கை இணைப்பு சாலையில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

அண்ணாதுரை இன்று ஆய்வு மேற்கொண்டார்

சீனிவாசன் உள்ளிட்டோர் இன்று ஆய்வு செய்தனர்

சத்ய பிரதா சாகு மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விதிமுறைகளை மீறும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சித்தலைவர்கள் பிரச்சாரத்தில் பேசுவதாக தொடா்ந்து புகார்கள் வருவதாகவும் அதுகுறித்து சம்மந்தப்பட்ட பேச்சாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு டாக்டர்

மத்திய ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது குறித்து ஆணையத்திற்கு எந்த புகாரும் வரவில்லை என்றார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் செல்வச் செழிப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் இத்திருநாள் வழிவகை செய்யும் என்றார்

பன்வாரிலால் புரோஹித் திருச்சியில் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் இம்மாநாட்டில் பல்வேறு நாடுகளை சார்ந்த ஏராளமான மருத்துவ வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர்

க

அவரது மறைந்தாலும் அவர் தமிழுக்கு ஆற்றிய சேவையை தமிழ் நல் உலகத்தால் என்றும் போற்றப்படும் என்று தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமது அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக்கொள்ளுமாறு கூறியிருக்கிறார்